சென்னைவருகிறார்

நாடாளுமன்றத்தில் உள்ளபிஜேபி பெண் உறுப்பினர்களைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுசந்தித்துகலந்துரையாடினார்

கல்வியிலும் வேலைவாய்ப்பினும் மாராத்திய சமூகத்தவருக்கு இட ஒதுக்கீடுவழங்கியதுதொடர்பாகபதிலளிக்குமாறுஉச்சநீதிமன்றம் மகாராஷ்டிராஅரசுக்குஉத்தரவிட்டுள்ளது

இந்தியரானுவம் தக்கடதிலட கொடுத்தது

நாளைசென்னையில் உள்ளடாங்டர் அம்பேத்கார் சுட்டபல்கலைக்கழகத்தின் சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பாா்

இதன் பின்னர் ஆந்திராசெல்லும் அவர் வரும் திங்கட்கிழம்பநீஹரிகோட்டாவில் சந்திரயான் இரண்டுவிண்ணில் ஏவப்படுவதைபார்வையிடஉள்ளார் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டிசென்னைமற்றும் காஞ்சிபுரத்தில் விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் பெண் உறுப்பினர்களைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுசந்தித்துகலந்துரையாடினார் பல்வேறுதரப்பினருடன் பிரதமர் நிகழ்த்தியுள்ளஐந்தாவதுசந்திப்பு இதுவாகும் இதரபிற்படுத்தப்பட்டவகுப்பினர் ஷெடியூல்டுமற்றும் பழங்குடியினர் ஏற்கனவேஅமைச்சர்களாக இருந்தவர்கள் எனவகைப்பிரித்துஅவர்களுடன் பிரதமர் ஏற்கனவேபேச்சுநடத்தியுள்ளார் பிரதமருடன் இரு அவைகளிலும் உள்ளபிஜேபி யைச் சேர்ந்தஉறுப்பினா்கள் நேரடியாகஉரையாடுவதற்கு இது ஒருவாய்ப்பாகஅமைகிறதுஎனகட்சிவட்டாரங்களைமேற்கோள்காட்டிஎமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா்

மேல்முறையீட்டுவழக்குதொடா்பாகமகாராஷ்டிராஅரசுபதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது

தொண்டுநிறுவனத்தைச் சேர்ந்த சஞ்ஜீத் சுக்வாஎன்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் ஜம்முபகுதியில் உள்ளஎல்லைப்புற மாவட்டங்களானரஜோரி பூஞ்ச் ஆகியவற்றைநோக்கிபாகிஸ்தான் ரானுவத்தினர் சண்டைநிறுத்தஒப்பந்தத்தைமீறிதுப்பாக்கிசூடுநடத்தினர் இன்றுகாலைஎட்டுமணிக்கு பூஞ்ச் மாவட்டத்தின் மான்கோட் கிருஷ்ணாகதி ரஜோரிமாவட்டத்தின் நௌஷேராபகுதியில் உள்ளபாபாகோரிஆகியவற்றின் ரானுவமுகாம்களைகுறிவைத்து இந்ததாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகபாதுகாப்புப்படைஅதிகாரிகள் தெரிவித்தனர் ஆயுதங்களையும் பீரங்கிக் குண்டுகளையும் இந்ததாக்குதலுக்குபாகிஸ்தான் ராணுவம் சிறு பயன்படுத்தியது இருப்பினும் எச்சிக்கையோடுஉள்ள இந்தியராணுவம் இதற்குதக்கபதிலடிகொடுத்தது இந்தமோதலில் இந்தியதரப்பில் உயிரிழப்போ காயமோஏற்பட்டதாக இதுவரைதகவல் இல்லை

மக்களவையில் நேற்றுகேள்விநேரத்தின்போதுசாவைபோக்குவரத்துமற்றும் நெடுஞ்சாவைத்துறைஅமைச்சர் திருநிதின் கட்கரி இதனைத் தெரிவித்தாா் குறிப்பாக விபத்துக்கள் அதிகம் அஏற்படும் பகுதிககை கண்டறிந்துசாலைவிரிவாக்கம் செய்யும் பணிமேற்கொள்ளப்படஉள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

வழக்குதொடர்பாககாங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி இன்றுஅகமதாபாத் அவதூறு பெருநகரநீதிமன்றத்தில் ஆஜராகிறார் அகமதாபாத் மாவட்டகூட்டுறவு வங்கியின் தலைவர் திருஅஜய்படேல் அவதூறு வழக்குதாக்கல் செய்துள்ளார்

காங்கிரஸ் செய்திதொடர்பாளர் திருரந்தீப் சுர்ஜேவாவாவும் இந்தவழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ளார் இந்தவழக்கில் ஏற்கனவேசாட்சிகளைவிசாித்தகூடுதல் தலைமைபெருநகரமாஜிஸ்திரேட் அவதூறு வழக்கிற்கான பூர்வாங்க ஆதாரம் இருப்பதாககுறிப்பிட்டார் இதற்கிடையேதிருராகுல்காந்தி இன்றுஅகமதாபாத் நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்பதைகுஐராத் காங்கிரஸ் செய்திதொடர்பாளர் திருமணிஷ் தோஷிஉறுதிசெய்தார் நீதிமன்றங்களில் திருராகுல்காந்திக்குஎதிராகமேலும் குஐராத் இரண்டுஅவதூறு வழக்குகளும் விசாரிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் அவரதுபேச்சுதொடர்பாக இந்தவழக்குகள் பதிவு செய்யப்பட்டன

இந்திய ஐரோப்பியஒன்றியம் இடையேயானஒத்துழைப்புக்குமுக்கியமானபரிமாணத்தைதருகின்றபரஸ்பரநலன் சார்ந்தவிஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட்டதாகஅந்தசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்ததுறைகளில் ஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்துதற்கானமுன் முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் பற்றியும் இருதரப்பினரும் கருத்துக்களைபரிமாறிக் கொண்டனர்

நாடாளுமன்றவளாத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நேற்றுமாலைதம்மைசந்தித்தசட்டப்பேரவைஉறுப்பினா்களின் ராஜிநாமாகடிதங்களைபேரவைத் தலைவர் சரிபார்க்கவேண்டுமென்றும் கூறினார் கா்நாடகஅரசில் ஏற்பட்டுள்ளநிலைமைகாங்கிரஸ் மற்றும் மதசா்பற்ற ஜனதாதளத்தின் உள்விவகாரம் என்றும் இதற்கும் பிஜேபி க்கும் தொடர்பு இல்லைஎன்றும் திருதோமர் தெரிவித்தார் இலங்கைகடற்பகுதியில் மீன்பிடித்தாகக் கூறி அந்நாட்டின் கடற்படையினர் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்களை இன்றுகைதுசெய்தனர் மாவட்டத்தைச் சேர்ந்தநம்புத்தலையிலிருந்துநாட்டுப் படகில் மீன்பிடிக்கச் ராமநாதபுரம் சென்றமீனவர்களை நெடுந்தீவு அருகே இலங்கைகடற்படையினர் கைதுசெய்ததாகமீன்வளத்துறைஅதிகாரிகள் தெரிவித்தனர் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டிகுறித்தசெய்தி